சம்பவங்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது

இன்று தொடங்குகிறது

இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானின் நன்கானா சாஹிப் குருத்வாராவில் நடைபெற்ற தாக்குதல்கள் மற்றும் அத்துமீறல் சம்பவங்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சூறையாடல் சம்பவம் மிகுந்த கவலை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் உள்ள சீக்கிய சமுதாயத்தினரின் பாதுகாப்பும் நலமும் உறுதி செய்யப்படவேண்டும் என்று அதில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது புனித நகரமான நன்கானா சாஹிப்பில் சிறுபான்மையின சீக்கிய மக்கள் வன்முறை சம்பவங்களுக்கு இலக்காவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது

ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து லடாக்கிற்கு செல்லும் சாலைகள் கடும் பனிப்பொழிவு காரணமாக மூடப்பட்டுள்ளன இச்சூழலில் காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசியப்பொருட்கள் லடாக் பகுதியில் வான்வழியாகவே வழக்கமாகக் கொண்டு செல்லப்படுகின்றன இந்நிலையில் லே மலை மாவட்ட கவுன்சில் ரானுவத்தடன் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளது

தனியார் விமான சேவை நிறுவனங்கள் விதிக்கும் கட்டணங்களை விட செலவுகள் பாதியாக குறையும் என்று லடாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது தண்ணீரை மறுசுழற்சி செய்ய குறைந்த செலவில் திறன்பட்ட தொழில்நுட்பத்தை உருவாக்குமாறு விஞ்ஞானிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

நீர்மேலாண்மையில் விஞ்ஞானிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

இந்த மாநாட்டின்போது குழந்தைகள் அறிவியல் மாநாடு மகளிர் அறிவியல் மாநாடு அறிவியல் வல்லுனர்களின் கூட்டம் உள்ளிட்ட பலவற்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தற்போதுள்ள வெவ்வேறு வகையான உதவி எண்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஒரே எண் கொண்டுவரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த கண்காட்சியை மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தொடங்கி வைக்கிறார்

குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் மக்களை தவறாக வழிநடத்துகின்றன என்று பிஜேபி செயல் தலைவர் திரு ஜெ பி நட்டா கூறியுள்ளார் இந்த சட்டம் தொடர்பாக விழிப்புணர்வு பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெற்றது இதில் பேசிய திரு ஜெ பி நட்டா அண்டை நாடுகளில் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் மக்களுக்கு மனிதாபிமான ஆதரவு வழங்குவதே இந்த சட்டத்தின் நோக்கம் என்றார் இக்கூட்டத்தில் பேசிய பாதுகாப்பு மற்றும் ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் மக்களை குழப்ப எதிர்க்கட்சிகள் முயற்சி மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினார் இக்கூட்டத்தில் உரையாற்றிய கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு கோவா முழு ஆதரவு வழங்குவதாக கூறினார் ஆஸ்திரேலியாவில் காட்டு தீயால் உயிர்ச்சேதம் மற்றும் பொது சொத்துக்கள் சேதம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆஸ்திரேலியா பிரதமர் திரு ஸகாட் மாரிசனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இந்த இயற்கை பேரிடரை ஆஸ்திரேலியா துணிச்சலுடனும் திறன்பட்ட முறையிலும் கையாண்டு வருவதாக பிரதமர் கூறினார் இந்த சூழலில் ஆஸ்திரேலியா அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் உறுதியான ஆதரவை இந்தியா வழங்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்

பார்வையற்றோர் மற்றும் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் ப்ரெய்லி தகவல் தொடர்பு முறையை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்க இந்த தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது ப்ரெய்லி முறையை கண்டுபிடித்த லூயிஸ் ப்ரெயிலின் நினைவாக இந்த தினம் கடந்த ஆண்டு முதல் அதிகாரப்பூர்வமாக கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது அசாமின் காசிரங்கா தேசிய வன உயிரியல் பூங்கா பகுதியில் காண்டா மிருகங்கள் வேட்டையாடி கொல்லப்படுவது பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளதாக அந்த பூங்கா நிர்வாகம் கூறியுள்ளது

மாநில அரசும் முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவாலும் மேற்கொண்ட முயற்சிகளால் காண்டா மிருகங்கள் சிறப்பான முறையில் பாதுகாக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்

ராஜஸ்தானின் கோட்டா அரசு மருத்துவமனையில் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்தது தொடர்பாக அறிக்கை அளிக்குமாறு அந்த மாநில அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டிஸ் அனுப்பியுள்ளது ஊடகங்களில் வெளியான தகவல்களின் அடிப்படையில் தாமாக முன்வந்து மனித உரிமைகள் ஆணையம் இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இதுதொடர்பாக நான்கு வாரங்களுக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் குழந்தைகள் உயிரிழப்பை தடுக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைள் குறித்தும் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அந்த ஆணையம் கூறியுள்ளது ஏர் இண்டியா நிறுவனத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்திடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று விசாரணை நடத்தினர் திரு சிதம்பரத்தின் வாக்கு மூலங்கள் சட்ட விரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சுட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது

இதற்கான உத்தரவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பிறப்பித்துள்ளார்

ஈரான் புரட்சிப்படையின் புதிய தளபதியாக அந்த படைப்பிரிவின் வெளிநாட்டு செயல்பாடுகளின் துணைத்தலைவர் இஸ்மாயில் குவானியை அந்நாட்டின் அரசு தலைவர் திரு அயதுல்லா அல் கமேனி நியமித்துள்ளார் அமெரிக்க தூக்குதலில் குவாசிங் சுலைமாணி கொல்லப்பட்டதையடுத்து திரு அல் கமேனி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்

அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் அதை தணித்து அமைதியை நிலைநாட்ட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது அந்த இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள சிக்கல் உலக நாடுகளை அச்சம் அடைய செய்துள்ளதாகவும் இந்த சூழல் மேலும் மோசமடையக்கூடாது என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

கனடாவில் கடந்த மாதம் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்றதை தடுத்து